அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

அரசு தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்

சாலைப்போக்குவரத்துத் துறை தெரிவித்துள்ளது

இனி விரிவான செய்திகள் சா்வதேச அரங்கில் இந்தியாவின் மதிப்பு தொடா்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளாா் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா வின் நினைவு தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே அவர் உரையாற்றினார் நாட்டின் தற்போதைய நிலை குறிதது ஒவ்வொரு இந்தியனும் பெருமை கொள்ள வேண்டுமென்றும் அவர் கூறினார் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்வாத அளவிற்கு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இயற்கையுடன் இணைந்து செயல்பட வேண்டுமென்று பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா தெரிவித்ததை கட்டிக்காட்டிய பிரதமா் சூரிய சக்தினய ஊக்குவிக்கும் நாடுகள் கூட்டமைப்பை தற்போது இந்தியாதான் வழிநடத்துவதாக குறிப்பிட்டார் நாட்டு மக்கள் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் பிரதமர் பட்டியலிட்டார் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு செயல்படுவதாக பிரதமர் கூறினார் பிஜேபி தொண்டர்கள் அனைவரும் நாட்டின் வளர்ச்சிக்காள பணிகளை தங்களது குடும்பப் பணியாக கருத வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார் நாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்றிய முன்னோர்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் நேதாஜி வாழ்க்கை தொடர்பாள ஆவணங்கள் வெளியிடப்பட்டது சர்தார் வல்வபாய் பட்டேலுக்கு உலகின் மிகப்பெரிய சிலை நிறுவியது போன்றவற்றை பிரதமர் சுட்டிக்காட்டினார் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கொள்கைகளை பிஜேபி யும் பிஜேபி தலைமையிலாள மத்திய அரசும் பின்பற்றுவதாக திரு நரேந்திரமோடி தெரிவித்தாா் எல்லைப் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வுகான முடியும் என்று மத்திய அரக சீனாவிடம் உறுதிபட தெரிவித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார் இன்று மாநிலங்களவையில் லடாக் விவகாரம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்து அவர் பேசினார்

ரானுவ அதிகாரிகள் நிலையிலாள அடுத்தக்கட்ட பேச்சுவார்த்தை

தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினையில் அரசியல் பாகுபாடின்றி நாடு ஒருமித்திருப்பதாகவும் அவர் கூறினார் எல்லைப் பகுதியில் அமைதி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் எந்த ஒரு சவாலான சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் வகையில் நமது படைகள் தயாராக உள்ளதாகவும் திரு ராஜ்நாத்சிப் தெரிவித்தார்

மாநிலங்களவையில் கேள்வி குன்றுக்கு பதிலளித்த அவர் இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் இந்தியாவுக்கான அந்நாட்டின் துதர் ஆகியோரிடம் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாக கூறினார் மீனவர்கள் தொடர்பான பிரச்சினையை மளிதாபிமான அடிப்படையில் கையாள அரசு உறுதி பூண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் மாநிலங்களவையில் மத்திய பட்ஜெட் மீது இன்றும் தொடர்ந்து விவாதம் நடைபெற்றது இதில் பங்கேற்றுப் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் வரும் ஆண்டுக்கான பட்ஜெட் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஆவணமாக உள்ளது என்றும் இதளை அனைத்து தரப்பினரும் வரவேற்றுள்ளதாகவும் கூறினார் பட்ஜெட் அறிவிப்புக்குப் பிறகு இந்திய பங்குச்சந்தைகள் தொடர்ந்து ஏறுமுகமாக உள்ளதையும் கட்டிக்காட்டிய திரு தாக்கூர் மத்திய அரசின் பொருளாதார வளர்ச்சிக்கான கொள்கைகள் இந்த பட்ஜெட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் வளர்ச்சியில் தேசிய தேனநாயகக் கூட்டணி அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதை பட்ஜெட் எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் கூழினார் காங்கிரஸ் உறுப்பினர் திரு ப சிதம்பரம் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசுகையில் வசதி படைத்தவர்களால் வசதி படைத்தவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட நிதி ஆவணம் இஇந்த பட்ஜெட் என்று குறிப்பிட்டார்

இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை கருத்தில் கொள்ளாமல் இது தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிதம்பரம் தெரிவித்தார் மத்திய பட்ஜெட் மீதாள விவாதத்திற்கு நிதியளமச்சர் திருமதி நிர்மலா சீதூராமன் நாளை மாநிலங்களவையில் பதிலளிக்க உள்ளார்

நிதி ஒதுக்கீடு அதிகித்திருப்பது வரவேற்கத்தக்கது என இந்திய சமூக அறிவியல் ஆய்வு நிறுவனத்தின் உறுப்பினரும் சாஸ்த்ரா பல்கலைக் கழக பேராசிரியருமான திரு

இத்தொடர்பாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த டிராக்டரால் விவசாயிகளின் எரிபொருள் செலவு குறையும் என்றும் அவர்களின் வருமானம் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சராசரியாக இந்த டிராக்டரை பயன்படுத்தும் விவசாயிக்கு ஆன்டொன்றுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை எரிபொருள் செலவு குறைவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராமப்புறங்களில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த டிராக்டர்கள் துணைபுரியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

வரும் தமிழக சுட்டப்பேரவை தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்த தேவையாள அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா கூறியுள்ளார் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து சென்னையில் கடந்த இரண்டு நாட்களாக அவரும் தேர்தல் ஆணையர்களான திரு சுஷில் சந்திரா திரு ராஜீவ் குமார் ஆகிபோரும் தமிழக அரசியல் கட்சிகள் மற்றம் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர்

பெரும்பாலான அரசியல் கட்சிகள் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று விடுத்துள்ள கோரிக்கை குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் ஏப்ரல் வாக்கில் நிலவும் காலநிலை பல்வேறு பண்டிகைகள் மாணவர்களுக்கான தேர்வுகள் போன்ற பல்வேறு அம்சங்களை ஆராய்ந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று அவர் கூறினார்

உத்தராகண்ட் பனிப்பாறை சரிவு காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் காணாமல் போனவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலிய ஓபள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் மற்றம் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் கற்று ஆட்டங்களில் இந்தியாவின் திவிச் சரண் மற்றும் அங்கிதா ரெய்னா இணைகள் தோல்வியடைந்தன ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று ஒடிஸா அணி கேரளா அணியை எதிர்கொள்கிறது